வாரிசுளுக்குமருத்துவகல்விக்கானமத்தியதொகுப்பில் சிறப்பு இடஒதுக்கீடுஅளிக்கப்படும் என்றுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவித்துள்ளார்

திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளாா்

இனிவிரிவானசெய்கிகள் கோவிட் தொற்றுகட்டுப்பாட்டுபணியில் ஈடுபட்டுள்ளமுன்களப் பணியாளர்களின் வாரிசுளுக்குமருத்துவகல்விக்கானமத்தியதொகுப்பில் இடஒதுக்கீடுஅளிக்கப்படும் சிறப்பு என்றுமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

இந்தஆண்டுநடத்தப்பட்டநீட் தேர்வில் பெறப்பட்டமதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர்களுக்குசிறப்பு ஒதுக்கீடுவழங்கப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் கோவிட் தொற்றமுன்களப் பணியாளர்கள் பாராட்டத்தக்கவகையில் தியாகத்தடனும் துணிச்சலுடனும் பணியாற்றி இருப்பதாகஅவர் கூறினார் அவர்களதுதியாகத்திற்கு புகழ் அஞ்சலிசெலுத்தும் வகையில் மத்தியஅரசு இந்தநடவடிக்கையைமேற்கொண்டிருப்பதாகஅவர் தெரிவித்தார்

இந்தநோய் தொற்றபரவலைகட்டுப்படுத்துவதற்காணஉபகரணங்கள் தற்போதுஉள்நாட்டிலேயேஅதிகஅளவில் உற்பத்திசெய்யப்படுவதோடுமட்டுமன்றிபல்வேறுநாடுகளுக்குஏற்றுமதிசெய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் நாட்டிலேயேஉயர்கல்விபயில்வோரின் எண்ணிக்கைதமிழகத்தில்தாள் அதிகமாகஉள்ளதுஎனமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் சேலம் வனவாசியில் அரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்கு இன்றுவழங்கிஅவர் பேசினார்

இந்தியாவிலேயேதமிழ்நாட்டில் தான் மருத்துவபடிப்பு மாணவர் சேர்க்கைகலந்தாய்வு வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெற்றுவருவதாகமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் புதகோட்டையில் இன்றுடைபெற்றநிகழ்ச்சியில் பேசியஅவர் தமிழகத்தில் உள்ளசட்டவிதிகளின்படிதான் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுவழங்கப்படுவதாகதெரிவித்தார் ஒரேமாணவர் இரண்டுமாநிலங்களில் விண்ணப்பிப்பதற்குஉரிமைஉள்ளதுஎன்றும் இத்தொடர்பானவிவரங்கள் கண்காணிக்கப்பட்டுசான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டபின்னரேமானவர் சேர்க்கைநடைபெறுவதாகவும் அவர் கூறினார் திருநெல்வேலிமாவட்டத்தில் பள்ளியில் அரசுப் பயின்றுமருத்துவகல்லூரியில் சேரஉள்ளமாணவிபிரியதர்ஷினிதமக்கு இது ஒருமாபெரும் வாய்ப்பு என்றுகூறியுள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகஅரசுநீட் தேர்வைரத்துசெய்யவேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் இதுதொடர்பாகபிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்திவருவதாகவும் தெரிவித்தார் மருத்துவபடிப்பு மாணவர் சேர்க்கைக்கானபிறமாநிலங்களின் தரவரிசைப் பட்டியலில் உள்ளவர்கள் தமிழகத்தின் தரவரிசைப் பட்டியலிலும் இடம் பெற்றுள்ளதாகதிமுகதலைவர் திரு குற்றம்சாட்டியுள்ளாா் வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இது சமுக

தண்ணீ ருக்காகதாய்மார்கள் அதிகநேரத்தைசெலவிடுவதைசுட்டிக்காட்டியஅவர் தன்னீர் வீணடிப்பதைதடுக்கவும் தண்ணீர் சிக்கனத்தைஊக்குவிக்கவும் அனைவரும் ஒன்றிணையவேண்டும் என்றார்

தமிழகத்தில் மூன்றாண்டுக்குஒருமுறைதிரையரங்குகள் உரிமம் புதபிக்கும் வகையில் வரவில் அரசாணைவெளியிடப்படும் என்றுசெய்தி விளம்பரத்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தூத்துக்குடியில் மோட்டார் வாகனஆய்வாளர் அலுவலககட்டிடத்தைதிறந்துவைத்துஅவர் பேசினார் புதியதிரைப்படங்களைவெளியிடுவதற்குதடையில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார்

வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தங்களைமேற்கொள்வதற்கானபணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது

நாளைமற்றும் நாளைமறுநாள் தென் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் லேசானமழையும் வடதமிழகத்தில் வறண்டவானிலைநிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பானவழக்கைவிசாரித்தநீதிபதிகள் திருசத்தியநாராயணன் திருமதிஹேமலதா ஆகியோர் அடங்கியஅமர்வு இந்தடத்தரவைபிறப்பித்துள்ளது உலகபாரம்பரியசின்னம் வாரம் இன்றுமுதல் ஏழு நாட்களுக்குகொண்டாடப்படுகிறது கலாச்சாரபாரம்பரியம் மற்றும் நினைவுச் சின்னங்களைபாதுகாப்பதன் முக்கியத்கவம் குறித்துபொதுமக்களிடையேவிழிப்புணர்வைஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது

கச்சத்தீவு அருகேமீன்பிடித்துக் கொண்டிருந்தராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கைகடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் இரண்டுமீனவர்கள் காயமடைந்தனர் தமிழகமீனவர்கள் தாக்கப்பட்டசம்பவத்திற்குமக்களவைஉறுப்பினர் திருமதிகனிமொழிகண்டனம் தெரிவித்துள்ளார்